இத்தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது நீதித்துறையில் வெளிப்படைத் தன்மையை பராமரிக்கும் அதேவேளையில் அதன் தன்னாட்சிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான காரணங்களை இந்த சுட்டத்தின்கீழ் வழங்க தேவையில்லை என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று துணை முதலமைச்சர் திரு ஆபன்னீர்செல்வம் கூறியுள்ளார் அரசு முறைப்பயனமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் சிக்காகோவில் நடைபெற்ற தொழில் கூட்டமைப்பு கருத்தரங்கில் கலந்துகொண்டு பேசினார் புதிய தொழில் தொடங்குவதற்கான உகந்த மாநிலங்கள் பட்டியலில் நாட்டிலேயே தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார் வாகன உற்பத்தியின் முனையமாக தமிழகம் உருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனை கருத்தில்கொண்டு கூடுதல் முதலீடுகளை செய்ய தொழில் அதிபர்கள் முன்வர வேண்டும் என்றும் திரு ஒபன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்தார் விவசாயிகளுக்கு தேவையான உரம் கையிருப்பில் உள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் இன்று மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அதனையும் மாவட்ட அட்சித்தலைவர் அதற்கரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள்

அந்த கோரிக்கை கனிவோடு பரிசீலிக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்துத்தரப்பினரும் பயனடைந்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் அஇஅதிமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையிலான நடைபயணத்தை இன்று மதுரையில் தொடங்கிவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் உள்ளாட்சித் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்றும் திரு உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்தார் காவல்துறைக்கு உபகரணங்கள் வாங்கியதில் முறைகேடுகள் நடைபெற்றது தொடர்பான புகார்கள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இதுதொடர்பாக உள்துறை செயலர் உத்தரவிட்ட பின்னரும் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளாட்சித் துனைத்தலைவர் பதவிகளிலும் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மனித கழிவுகளை அகற்ற புதிய தொழில்நுட்பங்களை கையாள மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார்

பிரிக்ஸ் உச்சிமாநாடு அதன் உறுப்பு நாடுகள் இடையேயான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்திட உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரசமுறைப்பயணமாக பிரேசில் சென்றுள்ள அவர் இந்த உச்சிமாநாட்டையொட்டி பல்வேறு தலைவர்களுடன் தாம் பேசவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

இதுதொடர்பாக மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி ரமணா தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நடப்பு சட்டப்பேரவையின் எஞ்சிய காலம் முழுமைக்கும் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவு செல்வாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

வழக்கறிஞர்கள் போராட்டம் காரணமாக காணொலி காட்சி வாயிலாக திரு சிதம்பரம் நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் முன் ஆஜர்படுத்தப்பட்டார் அமலாக்கப்பிரிவு விடுத்த கோரிக்கையை ஏற்று நீதிமன்றக் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது

இத்தொடர்பாள மனுவிளை விசாரணை செய்த நீதிபதி திரு சுத்தியநாராயணன் திரு சேஷசாயி ஆகியோரை கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக கற்றுலா வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த காப்பக பகுதி வழியாக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு செல்லும் சாலையில் கற்றலாப்பயணிகள் வாகனங்களை நிறுத்தி வன விலங்குகளுக்கு கோபம் ஏற்படுகின்ற வகையில் புகைப்படம் எடுத்து இடையூறு செய்துவருகின்றனர் இதன்காரணமாக வன விலங்குகள் கற்றவாப்பயணிகளை தூக்க நேரிடுவதோடு உயிருக்கு அச்சுறத்தல் ஏற்படும் அபாயம் இருட்பதால் எச்சரிக்கையுடன் செல்லமாறு அறிவறுத்தியுள்ளனர் வனத்தறையினரின் எக்சரிக்கைய மீறபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் அறிவறுத்தியுள்ளனர் மாவட்டச் செய்திகள் விழுப்புரம் மாவட்டத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் இன்று அகற்றி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டத்தில் சிறு சுறு தொழில் நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் ஆலாபுரம் கிராமத்தில் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் நெற்பயிர்களுக்கு ஏற்ற நவீன நீர்பாசன முறைகள் குறித்த பயிற்சி விவசாயிகளுக்கு இன்று வழங்கப்பட்டது

சேலத்தில் கலப்பட ஜவ்வரிசி கடத்தப்பட்ட லாரியை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தஞ்சையில் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை இயக்குவது குறித்த பயிற்சி அலுவலர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது துத்துக்குடி கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது தவறி விழுந்த மீனவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது

விளையாட்டுச் செய்திகள் ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து ஸ்ரீகாந்த் பிரணாய் மற்றும் காஷ்பப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் பிரணாய் மற்றும் காசியப் வெற்றிபெற்றனர்